தமிழகத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கன மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் வறுமையில் உள்ள இளம் வழக்கறிஞர்களுக்கு மாதந்தோறும் மூவாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இதுதொடர்பாக இனறு அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரண்டு ஆண்டு காலத்திற்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படும் என்று கூறியுள்ளார்

தடுப்பு மருந்து மட்டுமன்றி இந்த நோய் நோய் தொற்றை குணப்படுத்துவதற்கான மருந்து கண்டுபிடிக்கும் பணிகளும் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார் இந்த பணிகளில் பெருமளவு முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் பிற நாடுகளுடன் ஒபபிடுகையில் இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கான பணிகள் நம் நாட்டில் சிறப்பாக மேற்கொள்ளப் பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் இந்த நோய் தொற்றினால் ஏற்படும் உயிரிழப்புகள் உலக அளவில் நம் நாட்டில்தான் குறைவாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் குணமடைவோரின் எண்ணிக்கையும் சிவதேச அளவுடன் ஒப்பிடுகையில் நம் நாட்டில்தான் அதிகமாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கு பிரதம் திரு நரேந்திரமோடி உரிய நேரத்தில் மேற்கொண்ட நடவடிக்கையே இதற்குக் காரணம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள் புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் கடந்த ஆறு ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் அனைத்துத் துறைகளிலும் தன்னிறைவை எட்ட வேண்டுமென்ற நோக்கில் சுயசாா்பு இந்தியா இயக்கத்தை பிரதமா் அறிவித்துள்ளதாகவும் டாக்டர் ஹர்ஷவர்தன் தெரிவித்தாா்

நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கு இது உதவிடும் என்றும் அவர் கூறினார்

இன்று மதுரையில் செய்தியாளா்களிடம் பேசுகையில் அவா் இவ்வாறு கூறினாா்

இதனை பொதுமக்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென்று உள்ளாட்சித்துறை அமைச்சா் திரு எஸ் பி வேலுமணி கேட்டுக் கொண்டுள்ளாா் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து வீடுகளிலும் முக கவசம் அணிவது சமூக இடைவெளியை கடைபிடிப்பது போன்ற விழிப்பணா்வுடன் உதவி எண்களைக் கொண்ட சுவரொட்டி மாநகராட்சியால் ஒட்டப்படும் என்றும் திரு வேலுமணி கூறியுள்ளார் சென்னையில் இப்பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட மாநகராட்சி ஆணையா் திரு பிரகாஷ் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் ஊரடங்கு காலத்தில் கூடுதல் பரிசோதனைகள் மேற்கொள்ளப் பட்டிருப்பதாகவும் இதற்கு உரிய பலன் கிடைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தீவிர ஊரடங்கு செயல்பாட்டில் உள்ளதால் அத்தியாவசிய தேவைகள் இன்றி பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என்று சென்னை காவல்துறை ஆணையா் திரு மகேஷ்குமாா் அகா்வால் கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னை காவ்துறை ஆணையராக இன்று பொறுப்பேற்றுக் கொண்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

கோவை டவுண்ஹால் பகுதிகளில் உள்ள கடைகளில் சமூக இடைவெளி முறையாக கடைபிடிக்கப்படுகிறதா என்பது குறித்து ஆட்சியர் திரு ராசாமணி இன்று ஆய்வு மேற்கொண்டார்

இந்த பரிசோதனை முடிவுகள் வந்த பின் ஏழு நாட்கள் அவர்கள் தனிமைப்படுத்தி வைக்கப்பட்ட பின்னா் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளனா் நாகர்கோவில் மாநாகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நோய் தடுப்புப் பணிகளில் ஆணையர் திருமதி ஆஷா அஜித் இன்று ஆய்வு செய்தார் சேலத்தில் உதவி காவல் ஆய்வாளர் ஒருவருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து காவலர் குடியிருப்புப் பகுதியில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டன

நெய்வேலி அனல்மின் நிலையத்தில் கொதிகலன் வெடித்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு மத்திய அரசின் சார்பில் தேவையான நிதி உதவி வழங்க வேண்டுமென்று கோரியுள்ளதாக முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இந்த விபத்து தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சா் திரு அமித்ஷா தம்மை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியபோது இக்கோரிக்கையை விடுத்ததாக முதலமைச்சர் கூறியுள்ளார்

ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப் பாளையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு கடனுதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கிய பின்னர் கெய்தியாளர்களிடம் அவர் பேசினார் லாக் அப் மரணங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் காவல்துறையின் நிலைப்பாடு என்று தென்மண்டல காவல்துறை தலைவர் திரு முருகன் கூறியுள்ளார் இன்று மதுரையில் இப்பொறுப்பினை ஏற்றுக் கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினாா் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் காவல்துறை அவர்களை பாதுகாக்காது என்றும் சட்டம் தனது கடமையை செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார் சாத்தான்குளம் சம்பவம் தொடா்பாக ஏற்கனவே தாம் விசாரணை நடத்தியுள்ளதாகவும் திரு முருகன் கூறினார்

இது தொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் ஒரு சில கைது நடவடிக்கைகளுடன் இப்பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிடக்கூடாது என்று கேட்டுக் கொண்டுள்ளார் சாத்தான்குளம் விவகாரத்தில் அரசு சியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒரு சிவர் செய்யும் தவறுக்காக ஒட்டுமொத்த காவல்துறையை களங்கப்படுத்தக்கூடாது என்று குறிப்பிட்டார் தவறு செய்யும் காவல்துறையினர் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தினார்

தமிழகத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டுமென்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதற்கான கட்டுப்பாட்டு அறை சென்னையில் ஏற்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட வேண்டுமென்றும் வலியுறுத்தியுள்ளார்

எமது செயதியாளிடம் இதனைத் தெரிவித்த அவர் சில இடங்களில் கனமழை இருக்கக்கூடும் என்றும் கூறினார்

நவீன நகரம் திட்டத்தின் கீழ் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் சிறந்த மாநகராட்சிக்கான விருது கோவை மாநகராட்சிக்கு கிடைத்திருப்பதாக மாவட்ட ஆட்சியர் திரு ராசாமணி தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு ராதாகிருஷ்ணன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டாா் விருதுநகள் மாவட்டத்திற்கு உபட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நக்ஸவைட்டுகள் ஊடுருவி உள்ளதாக கிடைத்த தகவலையடுத்து அதிரடிப்படையினா் அப்பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர்